நாட்டு மக்களிடையே ஆக்கப்பூர்வமான உணர்வை ஏற்படுத்தியதே மனதின் குரல் நிகழ்ச்சியின் தலையாய வெற்றி என்று பிரதமர் திரு

கஜா புயல் தொடா்பான சேதங்களை மதிப்பிடும் மத்தியக்குழு தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை இன்று ஆய்வு செய்து வருகிறது

வேலுமணி இன்று துவக்கி வைத்தார்

சிட்னியில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்கிறது இனிவிரிவான செய்திகள் மன் கி பாத் நாட்டு மக்களிடையே ஆக்கப்பூர்வமான உணர்வை ஏற்படுத்தியதே மனதின் குரல் நிகழ்ச்சியின் தலையாய வெற்றி என்று பல்வேறு ஆய்வுகள் தெளிவுபடுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

தாம் பிரதமராக பொறுப்பேற்ற போது வானொலியின் அழற்றலை உணர்ந்து மனதின் குரல் நிகழ்ச்சியை துவக்க முன்வந்ததை நினைவு கூர்ந்த அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அரசியல் கருத்துக்கள் வரக்கூடாது என்று முடிவு எடுத்திருப்பதாக கூறினார் மக்களின் உணர்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நேரடியாக அறிந்து கொள்வதற்கு இந்நிகழ்ச்சி பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்றார் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் இந்நிகழ்ச்சி நம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பல்வேறு மாநில மக்களிடமிருந்து பெறப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் மக்களிடையே நேர்மறையான எண்ணங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு மனதின் குரல் நிகழ்ச்சி வகை செய்ததாகவும் கூறினார் இளைஞர்களின் திறனை பாராட்டிய பிரதமர் அவர்களுடனான தொடர்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்களது எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் அரசியல் சாசன தினம் நாளை கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அரசியல் சாசனம் தயாரித்த மேதைகளின் பங்களிப்பிற்கு பாராட்டு தெரிவித்தார் குறிப்பிட்ட காலத்திற்குள் அரசியல் சாசனத்தை தயாரித்த அவர்களது சாதனையை பிரதமர் எடுத்துரைத்தார் தேர்தல் மத்திய பிரதேசம் மிஸோரம் மாநிலங்களில் வரும் புதன்கிழமை நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைகிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி விதிஷா ஜபல்பூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் இன்று உரை நிகழ்த்துகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா திரு கமல்நாத் சமாஜ்வாடி கட்சியின் திரு அகிலேஷ்யாதவ் உள்ளிட்டோரும் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்திய நாத் பகுஜன் சமாஜ் கட்சித்தலைவர் செல்வி மாயாவதி உள்ளிட்டோரும் ராஜஸ்தானில் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

அரசு அறிவித்துள்ள இழப்பீட்டு தொகையில் எஞ்சிய தொகை இன்னும் ஓரிரு நாட்களில் வழங்கப்படும் எனக் குறிப்பிட்டார் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார்

வீரமணி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வேலங்குடியில் சேதமடைந்த வாழை மரங்களை பார்வையிட்ட அவர் உரிய நிவாரணம் பெற்றுத்தரப்படும் என்று விவசாயிகளிடம் உறுதியளித்தார் தொடா்ந்து கீழப்படுகை பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சேதமடைந்த குடிசை வீடுகள் குறித்து அதிகாரிகள் மேற்கொண்ட கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் கொட்டாரக்குடியில் மின்கம்பங்கள் சீரமைக்கும் பணிகளை பார்வையிட்டார்

இந்த ஆய்வின் போது மாநில போக்குவரத்துத்துறை ஆணையர் திரு சமயமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்

இதுதொடர்பாக பள்ளி தலைமையாசிரியர்கள் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு ஆலோனை பெறலாம் என்றார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ளிவாயு நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நாளை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

சிவகங்கை மாவட்டத்தில் வணிகர்கள் முத்திரை பதித்த தராசுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று மாவட்ட தொழிலாளர் துறை உதவி ஆணையர் தெரிவித்துள்ளார்

சண்டைப்போட்டியில் தங்கப்பதக்கம் கக்கி வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது